நடைபெற்று வருகிறது

உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது

வலுப்படுத்தும் என அமெரிக்கா கூறியுள்ளது

தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் பெருமழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட கேரள மாநிலத்தில் மீட்பு மற்றும் மறசீரமைப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் தங்களது வீடுகளுக்கு திரும்பி தூய்மைப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வீடுகளை சுத்தம்செய்வதற்காள உபகரணங்களை மக்களுக்கு வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பினராய் விஜயன் தெரிவித்துள்ளார்

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கேரளாவுக்கு அனுப்பப்படும் நிவாரணப்பொருட்களுக்கு சுரக்குக்கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என்று தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க ரயில்வே முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் கூறினார்

வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி கெய்யப்படும் பாதிக்கப்பட்ட க்களுக்கு தேவைப்படும் உதவி மற்றும் நிவாரணப்பொருட்களுக்கு இறக்குமதி வரி மற்றும் ஜி எஸ் டி வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் திரு கோயல் கூறினார் இதனிடையே வரலாறு காணாத வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கேரள மாநிலத்தில் உள்ள கங்கச்சாவடிகளில் கங்கக்கட்டணம் வகுலிக்கப்பட மாட்டாது என்று தேசிய நெடுஞ்சாவைத்துறை ஆணையம் தெரிவித்துள்ளது கடந்த வாரம் அமல்படுத்தப்பட்ட இந்த அறிவிப்பு மேலும் ஒரு வாரம் தொடரும் என்றும் நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் தெரிவித்துள்ளது மழை வெள்ளத்தால் கேரளாவின் தற்போதைய நிலை குறித்து மத்திய உணவுப்பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திருமதி ஹர்ஸிம்ரத் கவுர் பாதல் அம்மாநில முதலமைச்சர் திரு பினராய் விஜயனுடன் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனையின்போது மாநிலத்தின் உடனடி தேவை குறித்து தெரிவிக்குமாறு முதலமைச்சரை அவர் கேட்டுக்கொண்டார் அப்போது நிவாரண முகாம்களில் தங்கவைக்சப்பட்டுள்ள லட்சக்கணக்கான பக்சிளம் குழந்தைகளுக்கு பால் பவுடர் உள்ளிட்ட உணவுப்பொருட்களுக்கு உடனடி தேவை இருப்பதாக தெரிவித்தார் பின்னர் உணவுப்பதப்படுத்தும் நிறுவனத்தலைவர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் கேரளாவிற்கு தேவையாள உணவுப்பொருட்களை வழங்குவதற்கான வழிமுறைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் இதளையடுத்து குடிநீர் பிஸ்கெட்டுகள் நூடுல்ஸ் பால் சோப்பு குழந்தைகளுக்காள உணவுப்பொருட்கள் மற்றும் பாக்கெட்டுகளில் அளடத்து வைக்கப்பட்டள்ள பழக்சறுகள் உள்ளிட்டவற்றை வழங்க சும்பந்தப்பட்ட நிறுவனங்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவனந்தபுரத்தில் புயல் எச்சரிக்கை னமயம் ஒன்றை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களின் கடலோர பகுதிகளில் புயல் மற்றும் மோசுமான வானிலை போன்ற காரணங்களால் இத்தகைய எச்சரிக்கை எமயம் ஒன்றை ஒருமாத காலத்திற்குள் அமைக்க மத்திய அரசு முடிவு செய்குள்ளது நாட்டில் தற்போது சென்னை விசாகப்பட்டிணம் புவனேஸ்வர் கொல்கத்தா அகமதாபாத் மற்றும் மும்பையில் புயல் எச்சரிக்கை மையங்கள் செயல்பட்டு வருகிறது இதுதொடர்பாக புவி அறிவியல் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநில அரசு உதவியுடன் தேவையான உள்கட்டமப்பு வசதிகள் மற்றும் நவீன கருவிகளுடன் இந்த மையம் ஏற்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மங்களுரில் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் சி பேண்ட் டாப்லர் வசதிகொண்ட ரேடாரை அமைக்க அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது மேலும் கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பேரிடர் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு மற்றும் பயிலரங்குகளை நடத்தவும் இந்திய வாளிலை ஆய்வு மையம் முடிவு செய்துள்ளது மத்தியப்பிரதேச மாநிலம் மன்ட்சவுரில் கூட்டு பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட குற்றவாளிகள் இரண்டு பேருக்கு சிறப்பு நீதிமன்றம் மரணதண்டனை விதித்து தீர்ப்பளித்தது

இந்தியா பாகிஸ்தானிடையே அமைதி மற்றும் நல்லுறவை ஏற்படுத்த இந்தியா உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் திரு நவ்ஜோத் சிங் சித்துவின் கருத்துக்கு பிஜேபி கண்டனம் தெரிவித்துள்ளது புத்தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சும்பீத் பாத்ரா சித்துவின் இந்த கருத்து பொறுப்பற்ற முறையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார் திரு சித்துவின் இததகைய கருத்து குறித்து காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி விளக்கமளிக்கவேண்டும் என்றும் அவர் வலியுறுததினார் இதனிளடயே பாகிஸ்தான் பிரதமராக திரு இம்ரான்காளின் பதவியேற்பு விழாவிற்கு சென்ற சித்து அந்நாட்டு ராணுவ தளபதியை சந்தித்து பேசியது பிரச்சிளைக்குரிய விஷயமல்ல என்றும் திரு சித்துவிள் கருத்துக்கள் அவரது தளிப்பட்ட கருத்துக்கள் என்றும் காங்கிரஸ் விளக்கமளித்துள்ளது இன்று செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு மணிஷ் திவாரி திரு நவாஸ் ஷெரீப் பிரதமராக இருந்தபோது பிரதமர் திரு நரேந்திரமோடி லாகூருக்கு சென்றதை சுட்டிக்காட்டினார் இந்தியா அமெரிக்கா இடையே தொடங்க உள்ள இருதரப்பு பேச்சுவார்த்தை பாதுகாப்பு மற்றும் தூதர உறவுகளை வலுப்படுத்தும் என்று அமெரிக்க வெளியுறவு துணை அமைச்சர் ஆலிஸ் வெல்ஸ் தெரிவித்துள்ளார்

வாஷிங்டன்னில் காணொலி காட்சி மூலம் இத்தகவலை தெரிவித்த ஆலிஸ் வெல்ஸ் அனைத்து சூழ்நிலைகளிலும் இந்தியா அமெரிக்கூவுடன் இணைந்து பணியாற்றம் நாடாக உள்ளது குறித்து பெருமிதம் அடைவதாக குறிப்பிட்டார் இந்த பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு துறையில் இந்தியா அமெரிக்காவுடன் முக்கிய பங்கு வகிப்பது குறித்து ஆராயப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தை ஒட்டிய எல்லைப்பகுதியில் பாதுகாப்புப்படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச்சண்டை நடைபெற்று வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்பு வட்டார அதிகாரிகள் அந்த்வாரா பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின்பேரில் பாதுகாப்புப்படையினர் தேடும் பணியில் ஈடுபட்டதாக கூறினார் சமூக ஊடகங்களில் உண்மைக்கு புறம்பான மற்றும் போலியான செய்திகளை பரப்புவோரை கண்டறியும் வகையில் தொழில்நுட்ப தீர்வுக்கான வழிவகைகளை உருவாக்க வேண்டும் என்று வாட்ஸ் அப் நிறுவனத்தை மத்திய மின்னு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கேட்டுக்கொண்டுள்ளார் புத்தில்லியில் வாட்ஸ் அப் நிறுவனத்தின் தலைமைச்செயல் அதிகாரி திரு கிரிஷ் டேனியல் அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத்தை சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நாட்டில் வாட்ஸ் அப் செயலி மக்களிடம் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாகவும் எனவே அதனை முறையாக செயல்படுத்தும் வகையில் அந்நிறுவனத்தின் மையம் ஒன்றை இந்தியாவில் அமைக்கவேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் இந்தியாவில் உள்ள சட்ட திட்டங்களை முறையாக பின்பற்றவேண்டும் என்று அந்நிறுவன தலைமைச்செயல் அதிகாரியை தாம் கேட்டுக்கொண்டதாக அமைச்சர் கூறினார் மாநிலங்களவைக்கு நடைபெறும் தேர்தல்களில் யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்னும் நோட்டா முறையை அனுமதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இத்தொடர்பாக குஜாத் மாநில சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சியின் கொறடா திரு சைலேஷ் மனுபாய் பார்மர் தூக்கல் செய்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா நீதிபதிகள் திரு கன்வில்கர் திரு சந்திரகுட் ஆகியோர் கொண்ட பெஞ்ச் நோட்டா வாய்ப்புடன் மாநிலங்களவை தேர்தலுக்கான வாக்குச்சீட்டை அனுமதிப்பதற்கு தேர்தல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவையும் ரத்து செய்தது நோட்டா முறை தனிப்பட்ட வாக்காளர்கள் நேரடி வாக்குப்பதிவின் போது பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு என்றும் அதனை ஏற்கனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெளிவுப்படுத்தினர்

இதே பிரிவில் அபிஷேக் வர்மா வெண்கலப் பதக்கம் வென்றார்

கபடி போட்டியில் இலங்கை மற்றும் இந்தோனேஷியாவை வென்று இந்தியா அரையிறுத்திக்கு மகளிர் முன்னேறியது

டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முன்னேறினார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ரோகன் போபண்ணா திவிஜ் சரண் இணையும் நாகல் கமித் ராம்குமார் ராமநாதன் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியது

பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சா் திரு ராஜ்யவர்தன் ரத்தோா் சிங் ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனா்